திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

வாய்ப்புள்ளதாக வா்த்தகத்துறை அமைச்சா் திரு சுரேஷ் பிரபு கூறியுள்ளாா்

ஜே இ இ முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன புனேவில் நடைபெற்று வந்த இளையோர் விளையாட்டு போட்டிகள் இன்று நிறைவடைகிறது

இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் பாதுகாப்பு தளவாட உற்பத்திக்கான உதிரி பாகங்களை கொண்டு செல்வதற்கான வழிதடத்தை அத்துறைக்கான அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார்

பின்னர் கோவையில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு சாதனங்களின் கண்டுபிடிப்புகளுக்கு உதவிடும் மையத்தையும் காணொலி காட்சி மூலம் அவர் தொடங்கி வைக்கிறார் இது நாட்டில் இரண்டாவது பாதுகாப்பு தளவாட வழித்தடமாக செயல்படும் கடந்த ஆண்டு பட்ஜெட்டின் போது உத்தரப்பிரதேச மற்றும் தமிழகத்தின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி வழித்தடம் தொடங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்திருந்தது இதன்படி தமிழகத்தில் திருச்சி சென்னை மதுரை சேலம் கோவை ஒசூர் உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பு தளவாட வழித்தடம் செயல்படும் பொழுதபோக்குத் துறைக்கெள தளிப்பல்கலைக்கழகம் ஒன்றை உருவாக்குவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

மும்பையில் இந்திய திரைப்படம் குறித்த தேசிய அருங்காட்சியகத்தை நேற்று திறந்து வைத்துப் பேசிய போது இதனைத் தெரிவித்த அவர் திரைப்படங்களும் சமூகமும் ஒன்றுக்கு ஒன்று பிரச்னைகளை எதிரொலிக்கக் கூடியவை என்றார் சமூகத்தில் நடைபெறுவதைதான் திரைப்படங்களில் நாம் காண்கிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஒருகாலத்தில் முன்னணி நகரங்களைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே திரைப்படத்துறையில் நுழைய முடியும் என்ற நிலை இருந்ததாகவும் ஆனால் தற்போது இரண்டாவது மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களிலிருந்துகூட தங்களது திறமையால் திரைப்படத்துறையில் கோவோச்சுவது அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார் இவை அனைத்தும் இந்திய திரைப்படத்துறையில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களைக் காட்டுவதாகவும் ஒரு திரைப்படம் எடுக்க பல ஆண்டுகளாகும் பிடிக்கும் என்ற நிலை மாறி தற்போது தொழில்நட்ப வளர்ச்சியால் ஒருசில மாதங்களிலேயே திரைப்படங்களை தயாரிக்க முடியும் என்ற நிலை உருவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மக்கள் நலனை மட்டுமே முக்கிய நோக்கமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

எதிர்கட்சிகள் அமைத்துள்ள கூட்டணி தமக்கு எதிரான கூட்டணி அல்ல என்றும் மக்களுக்கு எதிரான கூட்டணி என்று பிரதமர் கூறினார் பின்னர் அங்கு பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் முன்னதாக உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் எல் என் டி நிறுவனத்தின் சாா்பில் குஜராத் மாநிலம் ஹசேராவில் அமைக்கப்பட்டுள்ள போா்க் கவசங்கள் உற்பத்தி வளாகத்தை பிரதமா் திரு நரேந்திரமோடி நேற்று திறந்து வைத்தாா் பின்பு நௌசாரியில் நிராலி புற்றுநோய் மருத்துவமனை அமைப்பதற்கான பணிகளை பிரதமர் நேற்று தொடங்கி வைத்தார் தெற்கு கோவா மக்களவை தொகுதியை சேர்ந்த பிஜெபி பூத் கமிட்டி உறுப்பினர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கானொளி காட்சி வாயிலாக கலந்துரையாடுகிறார்

மாற்றுத் திறனாளிகளுக்கான முன்னேற்ற பாதையில் ஏற்றத்தாழ்வுகளை கலைய வேண்டியது முதல் பணி என குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் எந்தவொரு நபரையும் ஏற்றத்தாழ்வுடன் நடத்தும் அதிகாரம் யாருக்கும் இல்லை என்றும் கூறினார் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளை சமமாக நடத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிய வசதிகள் மற்றும் உதவிகளை வழங்குவது சமூகத்தின் கடமை என்று அவர் கூறினார்

வேளாண் உற்பத்தி மற்றும் சேவைத் துறையில் இதற்காக அதிக கவனம் செலுத்தப்பட்டுவருவதாக அவர் தெரிவித்தார் ஆப்பிரிக்கா மற்றும் இலத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு இந்தியா தனது ஏற்றுமதியை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அவர் கூறினார்

ஜே இ இ முதன்ம தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன

முதல் முறையாக தேசிய தேர்வுகள் ஆணையம் இந்தத் தேர்வை நடத்தியுள்ளது உயர்ந்த தொழில்நுட்பத்தின் காரணமாக தேர்வு நடைபெற்ற பன்னிரெண்டே நாட்களில் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன இதற்கு மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைக்கள் திரு பிரகாஷ் ஜவடேக்கள் பாராட்டுத் தெரிவித்துள்ளாா்

ஜம்மு காஷ்மீரில் குல்கா மாவட்டத்தில் ஊவல்துறை நிலைகள் மீது தீவிரவாதிகள் நேற்று தாக்குதல் நடத்தியுள்ளனர் ஜெய்ஷி முகமது தீவிரவாத இயக்கம் நடத்திய இத்தாக்குதலில் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை

சிம்லாவில் நேற்று நடைபெற்ற அம்மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது

முதுபெரும் அறிவியல் ஆராய்ச்சியாளர் பாரத ரத்னா சிஎன்ஆர் ராய்க்கு ஐக்கிய அரபு எமிரெட் நாட்டின் உயரிய சா்வதேச ஆராய்ச்சியாளருக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது

திருநெல்வேலியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ள பிஜேபி தயாராகி விட்டதாகக் கூறினார்

அதன்பின்னர் மாநிலத்தில் வலுவான கூட்டணியை பிஜேபி அமைக்கும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொதப் பிரிவினருக்கான பத்து சதவீத இடஒதுக்கீட்ளட அஇஅதிமுக தொடர்ந்து எதிர்க்கும் என்று மக்களவை துணைத் தலைவர் திரு தம்பிதுரை கூறியிருக்கிறார் குப்பகோணத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசு தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்களுக்குத் தேவையான நிதியை ஒதுக்கவில்லை என்று குறை கூறினார் காவிரி பிரச்னையில் மத்திய அரசு உரிய முறையில் நடந்து கொள்ளவில்லை என்றும் மக்களவையில் இப்பிரச்னையை எழுப்பியதற்காக அஇஅதிமுக உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார் தமிழகத்தில் அஇஅதிமுக ஆட்சியைக் கலைக்க முடியாததால் முதலமைச்சர் மீது திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கொலைப்பழி கமத்துவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு பி தங்கமணி குற்றம் சாட்டியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக் கூட்டத்தில் பேசிய அவர் இந்த சதித்திட்டத்திற்கு பின்னால் உள்ள அரசியல் பின்னணியை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் என்று கூறினார் வரும் மக்களவைத் தேர்தவில் இதற்கெல்வாம் தமிழக மக்கள் உரிய தீர்ப்பை வழங்குவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் குமாரப்பாளையம் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் சாயப்பட்டறைகளுக்கான ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு இடம் கிடைக்காததால் சாயக் கழிவுநீர் பிரச்னைக்கு உடனடியாக தீர்வு காண முடியவில்லை என்றும் அவர் கூறினார் புனேவில் நடைபெற்று வந்த இளையோர் விளையாட்டு போட்டிகள் இன்று நிறைவடைகிறது

ஆஸ்திரேலிய டென்னிஸ் போட்டியில் உலகின் முதல்நிலை வீராங்கனை ரொமேனியாவின் சிமோனா ஹெலட் அமெரிக்காவில் வீனஸ் வில்லியம்சை வீழ்த்தி நான்காவது கற்றுக்கு முன்னேறியுள்ளாா்

நான்காவது கற்றில் வீனஸ் வில்லியம்சின் சகோதரி செரினா வில்லியம்சை அவர் எதிர்த்து விளையாடுகிறார் நேற்று நடைபெற்ற ஆடவா் ஒற்றையா் பிரிவில் உலகின் முதல்நிலை வீரா் ஜோகோவிச் ரஷ்ய வீரரை வீழ்த்தி நான்காவது சுற்றுக்கு முன்னேறினார்